பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை நீடித்த வளர்ச்சிக்கான உலக உச்சி மாநாட்டை காணொளி காட்சி மூலம் தொடக்கி வைக்கிறார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநரை திரும்பப் பெறக் கோரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி குடியரசு தலைவரிடம் மனுக் கொடுத்துள்ளார்

மோடி பதில் கொரோனாவிற்கு பிந்தைய உலகம் முன்பு இருந்ததை விட வேறுபட்டது என்றும் இத்தகைய கால கட்டத்தில் உலக அளவிலான போக்குகளில் இருந்து தனித்து இருப்பது நல்லதல்ல என்பதால் தான் நன்மையுடன் கூடிய சுயசார்பை எட்டப் இந்தியா உலக பாடுபடுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார் இன்று மக்களவையில் குடியரசு தலைவரின் நாடாளுமன்ற உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களுக்கு பதில் அளித்த அவர் கொரோனா காலத்தில் இந்தியா தன்னையும் காத்துக் கொண்டு உலகிற்கும் உதவியதால் உலக நாடுகள் தற்போது இந்தியாவை சக்தி வாய்ந்த முன்மாதிரி நாடாகவே பார்ப்பதாக கூறினார் இந்தியா எந்த அளவிற்கு சுயசார்பை எட்டுகிறதோ அந்த அளவிற்கு மனித குலத்திற்கே நன்மை கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் குடியரசு தலைவர் உரை மீதான விவாதங்களில் பெண் எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் ஊக்கத்துடன் உட்பட பங்கேற்றதை பிரதமர் பாராட்டினார்

வலுவான சுயசார்பு இந்தியா ஒன்றை உருவாக்க பாதை வகுத்து கொடுக்கும் வகையில் பட்ஜெட் அமைந்திருப்பதாக பாரதீய ஜனதா எம்பி திரு சுசில் குமார் மோடி விவாதங்களில் பேசுகையில் கூறினார் வேலையின்மை பிரச்சனை குறித்து பட்ஜெட்டில் எதுவும் பேசப்படவில்லை என்று காங்கிரஸ் உறுப்பினர் திரு கபில்சிபல் முன்னதாக விவாதங்களை தொடக்கி வைத்துப் பேசுகையில் கூறினார் எரிபொருள் மீதான வேளாண் மேல்வரி உத்தேசத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அஇஅதிமுக உறுப்பினர் திரு எஸ் ஆர் பாலசுப்பிரமணியம் கேட்டுக் கொண்டார் திமுக டிஆர்எஸ் உள்ளிட்ட கட்சிகளும் இன்று விவாதங்களில் பங்கேற்றன மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதங்கள் நாளையும் தொடரும்

நாராயணசாமி இன்று புதுடெல்லியில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஐ சந்தித்து துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை திரும்ப பெறக் கோரி மனுக் கொடுத்தார் இதுகுறித்து கூட்டணி கட்சிகள் சார்பில் பெறப்பட்ட கையெழுத்துப் பட்டியலையும் குடியரசு தலைவரிடம் அவர் வழங்கினார் அமைச்சர்கள் திரு கந்தசாமி திரு மல்லாடி கிருஷ்ணராவ் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் ஆகியோர் உடன் இருந்தனர் பின்னர் முதலமைச்சர் திரு நாராயணசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுச்சேரி அரசின் மக்கள் நலத் திட்டங்களை துணை நிலை ஆளுநர் தடுத்து வருவதாகவும் தாமதப்படுத்தி வருவதாகவும் கூறினார்

முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று புதுடெல்லியில் மத்திய ஜவுளித் துறை அமைச்சரையும் சந்தித்து புதுச்சேரியில் ஆடை உற்பத்தி பூங்கா ஒன்றை அமைக்க கோரினார் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனையும் அவர் சந்தித்தார் தேர்தல்ஆணையம் தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையிலான தேர்தல் ஆணையக் குழுவினர் சட்டமன்ற தேர்தலுக்கான தயார் நிலை குறித்து இன்றும் நாளையும் சென்னையில் தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக நடத்துமாறு அம்மாநில அரசியல் கட்சிகள் தலைமைத் தேர்தல் ஆணையரிடம் கேட்டுக் கொண்டுள்ளன

தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான இந்த உயர் நிலைக் குழுவினர் நாளை மாலை புதுச்சேரிக்கு வந்து இதேபோன்ற ஆய்வுகளில் ஈடுபட உள்ளனர் சிவா நாளை புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி எதிர்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி ஆகிய இருவரும் ஒன்றாக தலைமை தேர்தல் ஆணையரைச் சந்தித்து மக்கள் பிரச்சனைகளை எடுத்துக் கூற வேண்டுமென திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் சிவா கோரி உள்ளார்

நீர் நிலைகளை புத்தாக்கம் செய்யும் பணிகளில் உள்ளுர் அளவிலான அரசு சாரா அமைப்புகளும் மழை நீர் வடிகால் வசதிகளை மேம்படுத்தும் பணிகளில் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த குடியிருப்போர் நலச் சங்கங்களும் ஈடுபடுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார்

ஒருபுறம் விலை உயர்வு இன்னொரு புறம் அபராதம் என இரண்டு விதங்களிலும் தாங்கள் பாதிக்கப்படுவதாக இவர்கள் கூறினர்

எல்பிஜி உள்ளிட்ட பெட்ரோலியப் பண்டங்களின் விலை விகிதம் சர்வதேச விலையுடன் இணைக்கப்பட்டுள்ள போதிலும் வீட்டு உபயோகத்திற்கான மானியத்துடன் கூடிய சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையை அரசு தொடர்ந்து முறைப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார்

மசோதா மீதான விவாதங்களுக்கு மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அவையில் பதில் அளிக்கையில் நாட்டின் பெரிய துறைமுகங்களில் உலகத் தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க இதனால் ஏதுவாகும் என்றார்